திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அரசு தொடங்கியுள்ளது

வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

தடுப்பூசி செயல்பாட்டில் உலகிலேயே இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் பல்வேறு நாடுகளுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

வளமான எதிர்காலத்தை உருவாக்க மனிதாபிமான அனுகுமுறை தேவை என்றும் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்றுபட்டு வளர வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டே திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

பாடப் புத்தகங்களில் மகாராஜா சுகல்தேவ் அதிகம் இடம்பெறவில்லை என்றாலும் அவாத் தூரை பூர்வாஞ்சல் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் மனதில் அவர் எப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார்

உத்தரப் பிரதேச மாநிலம் கற்றுலாவிலும் ஆன்மீக பயணங்களிலும் சிறந்து விளங்குவதாகக் கூறிய பிரதமர் சுற்றுவாப் பயணிகளுக்கான வசதிகள் அனைத்து அதிகரிக்கப்பட்டு வருவதாகக் கூறினார் நெடுஞ்சாலை கங்கச் சாவடிகளில் ஃபாஸ்டேக் பயன்படுத்துவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட மாட்டாது என மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு பதிவாக மாற்று எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அரசு முக்கியத்துவம் அளிக்கும் என்று கூறினார்

ஹைட்ரஜன் எரிபொருள் மற்றும் வைக்கோல் மூலம் தயாரிக்கப்படும் எரிபொருள் உற்பத்திக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் நெடுஞ்சாலை கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் திட்டங்கள் நாடு முழுமைக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று கூறிய அவர் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமை வாயுக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்

நெடுஞ்சாலை சுங்கச் சாவடிகள் மூலம் லாபம் பெறுவதற்கான இலக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிதின்கட்கரி குறிப்பிட்டார் புதிதாக உருவாக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடாக் யூனியன் பிரதேசங்களில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இது அப்பகுதியின் வளர்ச்சிக்கு துணை புரியும் என்றும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் நாராயணன் தெரிவிக்கிறார்

சாத்னா பகுதிக்கு அந்தப் பேருந்து சென்ற கொண்டிருந்தபோது ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாய்க்குள் விழுந்தது ஏழு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமா் திரு நரேந்திரமோடி அவர்களின் குடும்பத்தினருக்கு தவா இரண்டு வட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்தியப் பிரதேச அரசு சார்பில் ஐந்து வலட்சும் ருபாய் வழங்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் மதுரை உட்பட பத்து நகரங்களில் ஜல்ஜீவன் இயக்கத்தின்கீழ் குடிநீர் ஆய்வு மாதிரி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கி உள்ளது வீட்டுவசதி மற்றும் நகர்புற மேம்பாட்டுத்துறை செயவாளர் திரு துர்கா சங்கர் மிஸ்ரா புதுதில்லியில் இன்று இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நகரங்களில் விநியோகிக்கப்படும் நீரின் தன்மையை மதிப்பிடவும் கழிவுநீர் மறுசுழற்சி உள்ளிட்டவற்றிற்காகவும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் முதல் கட்டமாக மதுரை ஆக்ரா புவனேஷ்வர் கொச்சி பாட்டியாவா உள்ளிட்ட நகரங்களில் இந்தத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பின்னர் அனைத்து அம்ருத் திட்ட நகரங்களுக்கும் இது விரிவுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தமிழக புதிய தொழில் அரசின் கொள்கையை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் சென்னையில் இன்று நடைபெற்ற வெற்றிநடை போடும் தமிழகம் தொழில் வளர் தமிழகம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தொழில் கொள்கையையும் அவர் வெளியிட்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் புதிய தொழில் கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையும் புதிய ஏற்றுமதி மேம்பாட்டுக்கொள்கையும் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார்

சிறந்த தொழில் முனைவோர் இம்மாநாட்டில் விருதுகள் வழங்கி கவுரவிக்கப்பட்டனர்

நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சம நிலையில் உள்ளன